எடப்பாடி

பிரதமர் திரு

இன்று கொண்டாடப்படுகிறது

அரசு இல்லங்களை விட்டு வெளியேறுபவர்கள் சமூதாயத்தில் தங்களது வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இத்தொகை ஏதுவாக அமையும் என்றும் கூறினார்

முதலமைச்சர் காவிரி காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தாம் அறிவித்தது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து விரைவில் விவசாயிகள் மகிழத்தகக நல்ல முடிவை அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் எதிர்கட்சித்தலைவர் திரு

ஸ்டாலின் இது தொடர்பாக எழுப்பிய பிரச்சனைக்கு பதிலளித்த அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவித்து அதை செயல்படுத்துவதற்கான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் சட்டமன்றத்தின் மூலமாகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார்

தங்கமணி தனியார் தொலைகாட்சிகள் உரிமை மீறல் பிரச்சனை பற்றி மின்சாரம் மற்றும் மதுவிலக்க ஆயத்தீர்வைதுறை அமைச்சர் திரு

மது விற்பனை அதிகரித்த்திருப்பது குறித்து தாம் பேரவையில் தெரிவித்த கருத்துக்கு மாறாக தவறான செய்தியை இந்த தொலைகாட்சி நிறுவனங்கள் வெளியிட்டதை சுட்டிக்காட்டி அமைச்சர் திரு

டிரம்பிற்கு விமான நிலையத்திலேயே ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்படும் என்று மத்திய வெளியுறவத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடன் இணைந்து சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிட்டபின் மொட்டேரா விளையாட்டரங்கில் நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஒன்னேகால் லட்சம் பேர் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக அஹமாதாபாத் நகராட்சி ஆணையர் திரு

டிரம்ப்பின் வரவையொட்டி அஹமாதாபாத் நகரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன்

இந்நாளையொட்டி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய தமிழ் வளா்ச்சித்துறை அமைச்சா் திரு பாண்டியராஜன் காஞ்சிடரத்தில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கான கட்டிடத்தை பிரதமர் திரு

வெங்கய்ய நாயுடு இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்ட செய்தியில் சத்திரபதி சிவாஜியின் ஆட்சி இந்திய வரலாற்றின் பெருமையை எடுத்துக்காட்டுவதாக அவர் புகழாரம் சூட்டினார்

சத்ரபதியின் வீரம் இரக்கம் சிறந்த ஆளுமை உள்ளிட்ட நற்பண்புகள் அடங்கிய அவரது வாழ்க்கை லட்சக்கணக்கானோருக்கு ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தமது செய்தியில் சத்திரபதி சிவாஜி தலை சிறந்த வீரர் என்றும் சிறந்த மன்னர் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அவர் மறைந்த நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் அவரிடமிருந்து மக்கள் இன்னும் ஊக்கம் பெருவதாக சுட்டிக்காட்டினார்

இதன் ஒருபகுதியாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகளை வழங்குகிறார் உதகையில் தோட்டக்கலை துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்ட இத்தினத்தில் மத்திய மண் மற்றும் நீர்வள ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர்

மண்வள அட்டை தொடர்ச்சி நாமக்கல் மாவட்டம் வீசாணத்தில் வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு

சேகர் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகளை வழங்கினார் நாமக்கல் நாமக்கல்லில் அரசு ஊழியர்களுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி